ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் மிகவும் பிரபலமான தலைவராக பிரதம் திரு நரேந்திரமோடி திகழ்கிறார் மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தமிழக சுட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அடிவைடில் தொடங்கியது இனி விரிவான செய்திகள் தெலங்கானா மற்றும் ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது இதனையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

தொகுதி தோறும் ஒரு அனைத்து மகளிர் வாக்குச்சாவடி மையமும் அமைக்கப்பட்டுள்ளது வாக்காள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைவரும் உரிய ஆவணங்களை சம்ப்பித்து வாக்களிக்கலாம் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனந்த்குமார் கூறியுள்ளார் வாக்குச்சாவடி மையங்களில் கூட்ட நெரிசலை தவிா்ப்பதற்காக கைபேசி செயலி சேவை ஒன்றையும் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது

இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதுண் திரு நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் திரு மன்மோகள் சிங் மக்களவைத் தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் மற்றும் தலைவர்கள் பவர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்சரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சாலைகளில் உள்ள குழிகள் காரணமாக ஏற்பாடும் உயிரிழப்புகள் குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது

இத்தகைய உயிரிழப்புகள் ஏற்றுக்கொள்ளத்தக்க தல்ல என்றும் டிவிஷன் பெஞ்ச் தெரிவித்தது தீவிரவாத தாக்குதல் மற்றும் எல்வைப்பகுதி மோதலில்கூட இவ்வளவு எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று டவிஷன் பெஞ்ச் தெரிவித்தது இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட டிவிஷன் பெஞ்ச் வழக்கு விசாரணையை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்தது நாடு முழுவதும் அமரப்பள்ளி நிறுவனத்திற்கு சொந்தமான சொத்துக்களை முடக்கி வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு அருண் மிஸ்ரா திரு லலித் ஆகியோரை கொண்ட டிவிசன் பெஞ்ச் இதற்கான உத்தரவை பிறப்பித்தது நீதிமன்ற உத்தரவைகளை மதிக்காமல் பொய்யான காரணங்களை கூறி அந்த நிறுவனம் ஏமாற்றி வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தில் முன்பதிவு செய்தவர்கள் தாக்கல் செய்த மனு தொடர்பாக நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது பஞ்சாபில் கரும்பு விவசாயிகள் தங்களது சாலை மறியில் போராட்டத்தை விலக்கிக் கொண்டுள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தின் பிரபலமிக்க தலைவராக விளங்கி வருகிறார் இந்த வலைதள பக்கத்தில் தலைவர்களை பின் தொடர்பவர்கள் பட்டியலில் பிரதமர் முதலிடத்தில் உள்ளார் இந்தோனேஷியா பிரதமர் இரண்டாம் இடத்திலும் அமெரிக்க அதிபர் டொனாவ்ட் டிரம்ப் மூன்றாம் இடத்திலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் வீராட் கோலியும் அவரது மனைவி அனுஷ்கா சர்மாவும் பிரதுர் திரு நரேந்திர மோடியை சந்தித்த புகைப்படம் அதிகம் பேர் விரும்பிய புகைப்படமாக உருவாகியுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏழு முதல் எட்டு சதவீதமாக தொடர்ந்து பராமிக்கப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்வி கூறியுள்ளார் நியூயார்க்கில் இந்திய தூதரக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தொழில் புரிய உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு அருண்ஜேட்லி தெரிவித்தாா் மின்னணு பணப் பரிவர்தனை தொடர்பான குறைகளை தீர்ப்பதற்கு என அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தப்படும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இதற்கான அறிவிக்கை அடுத்த மாதம் இறுதியில் வெளியிடப்படும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது மின்னனு பணப் பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தமிழக சுட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது நான்கு மணிக்கு தொடங்கவுள்ள இந்த கூட்டத்தில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிராக தனிநபர் தீர்மானத்தை முதலமைச்சா திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்யவுள்ளார் இதன் மீதான விவாதம் நடைபெற்று பின்னர் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேகதாது அணைக்கட்டுவது தொடர்பாக விரிவாள அறிக்கை தயார் செய்வதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதை எதிர்த்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார் அபூர்வ நெல் வகைகளை மீட்டெடுத்த திரு நெல் ஜெயராமன் இன்று சென்னையில் காலமானார் அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் விவசாயிகளிடையே பாரம்பரிய நெல் ரகங்களை பிரபலப்படுத்தி அதன் உற்பத்தியை ஊக்குவித்த ஜெராமனின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் வேளாண் துறைக்கும் பேரிழப்பாகும் என்று கூறியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் உட்பட தலைவர்கள் பலர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் திரு மு க ஸ்டாலின் உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் சென்னையில் ஜெயராமனின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நெல் ஜெயராமனின் இறுதிச் சுடங்கு அவரது சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் கத்திமேடு கிராமத்தில் நாளை நண்பகல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பிஜேபி யை சேர்ந்த மூன்று பேர் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த டிவிஷன் பெஞ்ச் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது பிஜேபி யைச் சேர்ந்த மூன்று பேரை புதுவை துணைநிலை ஆளுநர் திருமதி கிரண்பெடி நியமன உறுப்பினர்களாக நியமித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சென்னை டி எம் எஸ் வண்ணாரப்பேட்டை இடையே நடைபெறும் மெட்ரா ரயில் திட்டப் பணிஎகளை மாநில அமைச்சர் திரு எம் சி சம்பத் இன்று பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து இந்த வழித்தடத்தில் சோதனை ஒட்டமும் நடைபெற்றது எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தி நாடுகள் இடம்பெற்றுள்ள அமைப்பின் கூட்டம் இன்று வியனாவில் நடைபெறவுள்ளது உற்பத்தி மற்றம் விநியோகம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது இதற்கிடையே எண்ணெய் உற்பத்தியை குறைக்கக் கூடாது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார்

இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன

ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது